திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டு நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

மூன்று பூஜ்ஜியம் சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இலங்கை நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது

மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் உத்திரபிரதேச மாநிலம் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டுவதற்கு நாளை நடைபெறவுள்ள பூமி பூஜை நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதமா் திரு நரேந்திரமோடி இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுகிறார்

விழா ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் அதற்கான அமைப்புகளும் முழு வீச்சில் மேற்கொண்டு வருகின்றன பூமி பூஜைக்கு முன்பான மதச்சுடங்குகள் தற்போது அங்கு நடைபெற்று வருகின்றன ராம கீர்த்தனைகளும் அங்கு பாடப்பட்டு வருகின்றன அயோத்தி அருகில் உள்ள சரயூ நதியில் தீபங்கள் ஏற்றி வழிபடும் நிழ்ச்சி இன்று நடைபெற்றது பூமி பூஜை நிகழ்ச்சியையொட்டி அயோத்தியா நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது நகரம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன பூமி பூஜையையொட்டி பல்வேறு இடங்களில் உள்ள புனித தலங்களிலிருந்தும் புனித நீர் நிலைளிலிருந்தும் அனுப்பப்பட்ட மண் மற்றும் புனித நீர் வந்த வண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பூமி பூஜை நிகழ்ச்சியையொட்டி அயோத்தியா நகரம் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மக்களுக்கு நீதியை விரைந்து வழங்குவதற்கு அரக்களும் நீதித்துறைகளும் துரிதமாக செயல்பட வேண்டுமென்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு திரு வெங்கையாநாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

இதன் காரணமாக சாதாண மக்களுக்கு நீதி தாமதமாக கிடைப்பதாக அவர் கூறினார் சட்டக் கல்லூரிகளில் பயிலும் மாணவா்கள் தங்களுடைய சட்ட அறிவை பயன்படுத்தி சாதாரண மக்களிடம் சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்ததமாறு அவர் கேட்டுக் கொண்டார் சட்டக்கல்லூரி மாணவா்கள் தாங்கள் வழக்கறிஞராக பணி புரியும் போது அறம் சார்ந்த வழியில் பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று திரு வெங்கையா நாயுடு அறிவுறுத்தினாா்

காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடையே பேசி அவர் நோய் தொற்று தொடர்பாக மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் வலைதளங்களில் வதந்தியை பரப்புவோா் மீது சுட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்

இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்தியா அயர்வாந்து கூட்டாக இணைந்து ஐக்கிய நாடுகள் பாதகாப்பு குழுவில் பணியாற்றும் என்றும் அந்நாட்டுடன் மேலும் உறவுகளை மேம்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தூர்தா்ஷனின் அஸ்ஸாம் மாநிலத்திற்கான சேவையை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தாா்

அஸ்ஸாம் மாநிலத்திற்கான சேவையை தொடங்கி வைப்பதில் பெருமிதம் கொள்வதாக பிரஸார் பாரதியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சசிசேகர் வெம்பட்டி தெரிவித்தார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற குடிமைப்பணித் தேர்வுக்கான இறுதி முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன மத்திய பணியாளா் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன

இதில் பிரதீப் சிங் முதலிடத்தை பிடித்துள்ளார் மகளிரில் பிதிபா வா்மா முதலாவதாக வந்துள்ளார் தமிழ்நாட்டில் கன்னியாகுமி மாவட்டத்தைச் சேர்ந்த கணேஷ்குமார் பாஸ்கர் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளார் குடிமைப்பணித் தேர்வில் வெற்றிபெற்றுள்ள இளைஞா்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது

வாக்குப்பதிவு நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது

இந்த நோய் தொற்றிலிருந்து மீண்டவர்களுக்காக தனியாக வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து வாக்காளர்களும் முக கவசம் அணிந்து வர வேண்டுமென்று அறிவுறத்தப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து வாக்குச்சாவடிகளும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையத்தின் தலைவர் திரு மகிந்தா தேசப்பிரியா தெரிவித்துள்ளார்

இவர்களையும் சேர்த்து இதுவரை ஆறு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் விடுவிக்கப்பட்டதை அடுத்து ஆப்கானிஸ்தானுக்க இந்தியா நன்றி தெரிவித்துள்ளது

கள்ளச்சாராய சும்பவத்தில் முக்கிய பின்னணியாக இருந்து செயல்பட்ட இரண்டு விற்பனையாளர்களையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்

இந்நிலையில் இச்சும்பவம் தொடர்பாக இரண்டு துணைநிலை கண்காணிப்பாளர்கள் மற்றும் நான்கு உயரதிகாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கன மழை காரணமாக அம்மாநில தலைநகள் மும்பையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

தொடர்ந்து இடைவிடாமல் பத்து மணி நேரமாக பெய்த மழையால் ரயில் தண்டவாளங்கள் மற்றும் முக்கிய சாலைகளில் வெள்ளநீர் தேங்கியுள்ளது இதன் காரணமாக போக்குவரத்து தடைபட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே மும்பையில் தொடர்ந்து களமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது நிலைமைய சமாளிக்க இந்திய கடலோர காவல்படை மற்றும் கடற்படையினா் தயாா் நிலயில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கள்ளியாகுமரி தேனி திண்டுக்கல் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நீலகிரி மாவட்டத்தின் நீர்பிடிப்புப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது

பவானி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது